தமிழ்நாட்டில்

டி வி தினகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது

ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் வாக்குச்சாவடி அதிகாரி தனது பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் தொகுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த எண்ணிக்கையை இறுதி கட்ட வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்றும் அவர் கூறினார் இதன் காரணமாகத்தான் துல்லியமான வாக்குப்பதிவு சதவிகிதம் தெரியவர தாமதமாகி உள்ளது என்றார்

மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது

திருப்பூர் மாவட்ட மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்று முதலிடம் வகிக்கிறது

வெற்றி பெற்ற மாணவர்களின் புகைப்படங்களை ஒட்டியோ மாணவர்களின் மதிப்பெண்களை காட்டியோ பள்ளிக்கூடங்கள் எந்தவித விளம்பரங்களையும் செய்யக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது அம்மா மக்கள் முன்னெற்றக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்யும் விதமாக அதன் பொதுச் செயலாளராக திரு

டி வி தினகரன் இன்று மதியம் தேர்வு செய்யப்பட்டார் தாங்களே உண்மையான அஇஅதிமுக என்று கூறிவந்த சசிகலா மற்றும் டி டி வி தினகரன் அமமுகவை கட்சியாக பதிவு செய்யாமல் அமைப்பாக செயல்படுத்தி வந்தார் கடந்த தேர்தலின் போது அம்முக விற்கு தனிச் சின்னமாக பரிசுப் பெட்டகம் சின்னம் வழங்கப்பட்ட போது அமமுக வை அரசியல் கட்சியாக மாற்றுவதாக உச்ச நீதிமன்றத்தில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அமமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திரு

டி வி தினகரன் அமமுக வின் பொதுச் செயலாளராகத் தேர்வு செய்யப்பட்டார் அமுக தனிக் கட்சியாக பதிவு செய்யப்பட இருப்பதால் அஇஅதிமுகவை உரிமை கோரும் வழக்கை சசிகலா நடத்துவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி யை விமர்சித்து வரும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மோடி என்ற பெயர் கொண்ட அனைவரும் திருடர்கள் என்று கூறியதை எதிர்த்து பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் பீஹார் மாநில துணை முதல்வருமான திரு சுஷில்குமார் மோடி பாட்னா நீதிமன்றத்தில் அவதாறு வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்தார்

அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளர் பிரியங்கா சதுர்வேதி தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார் தமக்கு மிரட்டல் விடுத்து முறைதவறி நடந்த உத்தரப்பிரதேச மாலநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் சிலரை மீண்டும் கட்சியில் சேர்த்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் தனது ராஜிநாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு அனுப்பிவைத்தார் அதன்பின் அவர் மும்பையில் சிவசேனைக் கட்சியில் சேர்ந்தார் மத்தியப் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போபால் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் திரு திக்விஜய் சிங் கிற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி சாத்வி பிராக்ஞா சிங் தாகூர் என்ற பெண் துறவியை நிறுத்தியதற்கு எதிராக நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப் பட்டுள்ளது

உடல்நலனைக் காரணம் காட்டி ஜாமீன் பெற்ற அவர் தற்போது கொளுத்தும் வெயிலில் வாக்கு சேகரிப்பது முரணாக இருப்பதாகக் கூறி அவரது ஜாமீனை ரத்து செய்து அவரை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று குண்டுவெடிப்பில் பலியான ஒருவரின் தந்தை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் மற்றொருவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதான கட்சிகளான சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இந்தத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன அங்கு மெய்ன்பூரி என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம்சிங் யாதவ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றி உரையாற்றினர்

சமூகத்தில் கொடுமைக்கு எதிராக போராட அனுமனின் வாழ்க்கையை முன்னுதாரணமாக மக்கள் கருதவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட தினமான புனிதவெள்ளி இன்று உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது

புதுச்சேரியில்ள உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று மாலை நடைபெற உள்ள வழிபாட்டு வெளிநாடுகளைச் நிகழ்ச்சியில் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதாக எமது வேளாங்கண்ணி செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏது நாதர் உயிர்தெழும் ஈஸ்டர் திருநாள் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது

இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா நைட் டிரேடர்ஸ் அணி ராயல் சேலஞ்ஜர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது

மற்றொரு அரைஇறுதி ஆட்டத்தில் முப்படைகள் அணி கர்நாடக அணியை இன்று மாலை எதிர்கொள்கிறது

ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா வின் பூஜா ராணி அரை இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் சீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர்கள் ராமகுமார் ராமநாதன் மற்றும் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் கால் இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்

தமிழ்நாட்டில்

அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட உள்ள அமமுகவின் பொதுச் செயலாளராக திரு

டி வி

மோடி பெயரைக் கொண்டவர்கள் திருடர்கள் என்று கூறியதால் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது